மக்களவையில் மத்திய அரசுக்கு எதிராக தெலுங்குதேசம் கட்சி கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது

உத்தர பிரதேசம் மாநிலம் ஷாஜகான்பூரில் இன்று நடைபெறும் விவசாயிகள் பேரணியில் பிரதம் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மகளிர் உலககோப்பை ஹாக்கி போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது உலக கோப்பை மகளிர் வில்வித்தை போட்டியில் தங்கம் வெல்வதற்கான இறுதிச் சுற்றில் இந்திய மகளிர் அணி பிரான்ஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது

மக்களவையில் நேற்று நாள் முழுவதும் நடைபெற்ற விவாதத்திற்குபின் நேற்றிரவு பிரதமர் திரு நரேந்திர மோடி பதிலளித்து பேசினார்

சிவ சேனா பிஜூ ஜனதா தளம் தெலுங்கானா ராஷ்டீரிய சுமிதி ஆகிய கட்சிகளின் உறுப்பினா்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினா்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராகவும் அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர் முன்னதாக விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த நப்பிக்கையில்லா தீர்மானம் அரசின் பலத்தை பரிசோதிப்பதாக அமையவில்லை எனவும் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளின் பலத்தை தெரிந்துகொள்வதற்காகவே கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினாா்

வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு செயல்படாமல் அனைவருக்குமான வளா்ச்சி என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பக்குவமின்றி குழந்தைத் தனமாக பேசி வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலை எதிர்கட்சிகள் தரக்குறைவாக பேசியதாகவும் பாதுகாப்பு படையினரின் தியாகத்தை கொச்சைப்படுத்தியதாகவும் அவர் குறை கூறினார் ரபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்று கூறிய பிரதமர் இதுதொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டனி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டா் கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமா் கூறினாா் இரண்டரை லட்சம் போலி நிறுவனங்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மேலும் இரண்டு வட்சும் நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வாராக் கடன்கள் விவகாரம் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவியில் இருந்தபோதே தொடங்கி விட்டதாகவும் இந்த பிரச்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் முந்தைய அரசுமே முழு காரணம் என்றும் திரு மோடி குற்றம் சாட்டினார் பழைய கடன்களை வசூலிக்காமல் புதிய கடன்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார்

ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொடரும் எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார்

நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டபின் அரசை ஆதரித்த கட்சிகள் அனைத்திற்கும் பிரதமா் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தாா் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முயற்சிகள் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார்

இந்தியாவின் உதவியுடன் இலங்கையில் செயல்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ் சேவையை பிரதமா் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார்

வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெறும் தொடக்க விழாவில் இலங்கை பிரதம் திரு ரணில் விக்ரம சிங்கே உள்ளிட்டோா் கலந்துகொள்கின்றனா்

இதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை பிரதிபலிப்பதாக இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே வீட்டுவசதி திட்டத்தை இந்தியா செயல்படுத்தியது அதை தொடர்ந்து இரண்டாவதாக இந்த பெரிய உதவி திட்டத்தை இலங்கைக்கு இந்தியா வழங்குகிறது ஆம்புலன்ஸ சேவை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அதன் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பையும் இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் ஒராண்டுக்கு அவற்றின் செயல்பாடு மற்றும் பராமிப்பு செலவையும் இந்தியா ஏற்பதாக அறிவித்துள்ளது

நிதி அமைச்சர் திரு பியூஸ் கோயல் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கைவினைப்பொருட்கள் மற்றும் கைதறித் துணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கான விகிதங்களை குறைப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரபிரதேசம் மாநிலம் ஷாஜகான்பூரில் இன்று நடைபெறும் விவசாயிகள் பேரணியில் பிரதமா் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார் இதில் தெராய் ரோஹில்காண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான விவசாயிகளும் பிஜேபி தொண்டர்களும் கலந்துகொள்ளவிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தக் கூட்டத்தின்போது விவசாயிகளின் நலனுக்கான புதிய அறிவிப்புகளை பிரதமர் வெளியிடுவார் என்று எதி்பார்க்கபடுவதாக பிஜேபி மாவட்ட தலைவர் திரு ராகேஷ்குமார் அனபா கூறியுள்ளார் இன்றைய கூட்டம் கமூகமான முறையில் நடைபெற விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது மனழக்காலம் என்பதால் மழையால் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க ் பாதுகாப்பான வகையில் மேற்கூரைகள் போடப்பட்டுள்ளன மாணவர் காவலர் படை திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஹரியானாவில் உள்ள குருகிராமில் இன்று தொடங்கி வைக்கிறார் மாணவர்கள் காவலர்கள் இடையே நல்லுறை ஏற்படுத்தும் இத்திட்டத்தின் மூலம் பண்பாடு மற்றும் நீதி போதனைகள் கற்பிக்கப்படும்

மேலும் குற்றங்களை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்தப்படுவது குறித்து பயிற்சி அளிக்கப்படும்

இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவை பிறப்பித்த உச்சநீதிமன்றம் அரசுக்கு இந்த விஷயத்தில் மேலும் அவகாசம் வழங்கப்படமாட்டாது என்று கூறியது இத்தொடர்பாக வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொழிலாளர் நல அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அரசு சார்பில் ஆஜராள வழக்கறிஞர் தெரிவித்தார்

உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்ஈ தொடர்ந்த மேல் முறையீட்டு மனுவை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் கருணை மதிப்பெண்களை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள முறையில் வழங்குவது குறித்து தங்களுக்கு உடன்பாடு இல்லையென்று கருத்து தெரிவித்தது தற்போதைய சூழ்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண்பதற்கான வழிகளை தெரிவிக்குமாறு இருதரப்பிற்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் சிபிஎஸ்ஈ மனு மீதான விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்தது

மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர் கொள்கிறது

உலக கோப்பை மகளிர் வில்வித்தை போட்டியில் தங்கம் வெல்வதற்கான இறுதிப்போட்டியில் இந்திய மகளிர் அணி பிரான்ஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது பெர்லினில் நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணியில் திரிஷா தேப் ஜோதி சுரேகா வென்னம் மற்றும் முஸ்கன் கிரர் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர்

ஆசிய ஜூனியர் மல்யுத்த போட்டியில் இந்திய மகளிர் அணி நேற்று வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது